கட்டமைப்பு மற்றும் வீட்டு வசதி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்

பீஹார் மாநிலம் பட்னாவில் கங்கை ஆற்றின் குறுக்கே புதிய பாலம் கட்டுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தமிழ்நாடு மற்றம் தெலங்கானாவில் எய்ம்ஸ் மருத்துவமளை அமைப்பதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது

முதலமைச்சர் திரு பூபேஸ் பாகல் அறிவித்துள்ளார் பஸ்தார் மாவோயிஸ்ட் தாக்குதல் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார்

மும்பை கல்யாண் பகுதியில் நடைபெறவுள்ள பொதுக் கூட்டத்தில் தானே பிவண்டி கல்யாண் மற்றும் தகிசார் மீரா பயந்தர் இடையே மெட்ரோ ரயில் பாதைக்கு அடிக்கல் நாட்டுகிறார்

பீஹார் மாநிலம் பட்னாவில் கங்கை ஆற்றின் குறுக்கே புதிய பாவம் கட்டுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதுமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை எண்

கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இக்கட்டுமான பணிகளை மூன்றரை வருடங்களில் நிறைவு பெறும் என்று கூறினார் இலவச எரிவாயு திட்டத்தின்கீழ் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் முன் வைப்புத்தொகை இல்லாமல் இலவச எரிவாயு வழங்குவதற்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தாா் புதுதில்லியில் கடந்த அக்டோபர் மாதம் இந்தியா பிரான்ஸ் இடையே புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் மத்திய அமச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது செல்போன் இணைப்பு மற்றும் வங்கிக் கணக்கு தொடங்குவதற்கு வாடிக்கையாளர்கள் தாங்களாக முன்வந்து ஆதார் எண்ணை தெரிவிப்பதற்காள சட்டத் திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வங்கிக் கணக்கு மற்றும் செல்போள் இணைப்புக்கு ஆதார் எண்ணை கட்டாயமாக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தைத் தொடர்ந்து இந்திய தொலைத்தொடர்பு சட்டம் மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டங்களில் உரிய திருத்தம் செய்வதற்கான மசோதாவை நாடாளுமன்றத்தின் நடப்பு குளிர்காலக் கூட்டத்தொடரிலேயே கொண்டு வர அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பிரதமரின் ஸ்வஸ்திய கரக்ஷா யோஜனா திட்டத்தின் கீழ் இந்த மருத்துவமனையை அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டது

இதேபோன்று தெலங்கானா மாநிலத்திற்கும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க அமைச்சரவைக் கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

மாநிலத்தில் நேற்று புதிய அரசு பொறுப்பேற்ற பின் இரவு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது

மாலத்தீவில் ஜனநாயகம் ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமை நிலவுவதற்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் தலைவர் மாளிகையில் மாலத்தீவு நேற்று குடியரசு அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சோலிஹ்கை திரு ராம்நாத் கோவிந்த் வரவேற்றார் அப்போது மாலத்தீவு உடனான நட்புறவுக்கு இந்தியா அதிக முக்கியத்துவம் அளிப்பதாக கூறினார் பருவ நிலை மாற்றத்தில் உரிய கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் சூரிய கூட்டமைப்பில் மாலத்தீவு இணைய வேண்டும் என்று அந்நாட்டு அதிபரிடம் திரு ராம்நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்தாா்

ஆனால் இம்மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விஜய்மல்லையா சாா்பில் கோரப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது லண்டனில் வசித்து வரும் மல்லையாவை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கு லண்டன் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்துள்ளது உயிரி எரிபொருள் கலந்த விமான எரிபொருளை பயன்படுத்தி நாட்டின் முதலாவது ரானுவ விமானத்தை இயக்கி இந்திய விமானப் படை சாதனை படைத்துள்ளது

இந்திய விமானப்படை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் விமாள போக்குவரத்து தர உறுதிப்பாட்டு தலைமை இயக்குநரகம் மற்றும் சி எஸ் ஐ ஆர் நிறுவனத்தின் இந்திய பெட்ரோலிய ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்த விமானத்தை வெற்றிகரமாக இயக்கி சேதளை செய்யப்பட்டுள்ளன பாகிஸ்தான்சிறையிலுள்ள இந்தியர் திரு ஹமித் நேஹல் அன்சாரியை இன்று விடுவிக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது இது குறித்த தகவலை இந்தியாவிற்கு அனுப்பியுள்ளது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு ரவிஸ்குமார் கடந்த ஆறு வருடமாக பாகிஸ்தான் சிறையிலுள்ள அவரை அந்நாட்டு அரசு விடுவிக்க முடிவு செய்திருப்பது குடும்பத்தினர் உட்பட அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் இதேபோன்று தண்டனை காலம் முடிந்த மீனவர் உள்ளிட்ட மற்ற இந்தியர்களையும் விடுவிக்க பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியா விரும்புவதாக கூறினார் மன ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள சிறையிலுள்ள இந்திய கைதிகளை சந்திக்க இந்திய மருத்துவ குழுவிற்கு அனுமதி அளிப்பது குறித்தும் அவர்கள் நாடு திருப்புவது குறித்தும் பாகிஸ்தானிடமிருந்து பதிலை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார்

ஒப்பந்தம் தொடர்பாக கடந்த வாரம் நிறுத்தி வைக்கப்பட்ட விவாதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்வார்கள் என்று கூறினார் முன்னதாக வாக்கெடுப்பு நடைபெறும் தேதி குறித்து அறிவிக்காவிட்டால் அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று எதிர்கட்சியான தொழிவாளர் கட்சி அறிவித்திருந்தது இலங்கையில் அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேசிய ஜனநாயக முன்னணி என்ற புதிய பெயரில் அரசியல் கூட்டணி உருவாக்கப்பட்டு பதிவு செய்யப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ரனில் விக்கிரம சிங்கே தெரிவித்துள்ளார் பிரதமராக மீண்டும் நியமிக்கப்பட்ட பிறகு ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக நடைபெற்ற வெற்றி விழா கூட்டத்தில் அவர் இதனை அறிவித்தாா் பொது தேர்தல் நடத்துவது தொடர்பாக அனைத்து கட்சிகளுடன் அரசு ஆவோசனை மேற்கொள்ளும் என்றும் திரு ரனில் விக்ரம சிங்கே தெரிவித்தாா்